குடியரசுத் தலைவர் திரு

தேசத்தின் நலன்கருதி அனைத்து அரசியல் கட்சியினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணை தலைவர் திரு

நிறைவடைகிறது

நாடுகளுக்கு முதற்கட்டமாக சைப்ரஸ் செல்லும் அவர் இன்று பிற்பகல் அந்நாட்டு அதிபர் நிகோஸ் அனாஸ்டா சையட்ஸை சந்தித்துப் பேசவுள்ளார் இருநாடுகளுக்கிடையேயான பொருளாதார உறவுகளையும் நட்புறவையும் மேம்படுத்தும்வகையில் இந்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெறும் பின்னர் அந்நாட்டில் இந்திய வம்சாவளியினிரிடையே அவர் உரையாற்றுகிறார் நாளைமறுநாள் பல்கேரியா செல்லும் அவர் வரும் புதன்கிழமை அந்நாட்டு அதிபர் ரதேவ் பிரதமர் பாய்கோ போரிசவ் உள்ளிட்டோரை சந்தித்துப் பேசவுள்ளார்

மத்திய ஐரோப்பிய நாடுகளுக்கு குடியரசுத்தலைவர் மேற்கொண்டுள்ள இந்த பயணத்தின்மூலம் வர்த்கதம் முதலீடு தொழில்நுட்ப ஒத்துழைப்புகள் மேலும் வலுப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

வெங்கைய நாயுடு வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் திரு

குடியரசு துணை தலைவராக அவர் பதவியேற்று ஒராண்டு நிறைவடையும் நிலையில் இந்த புத்தகத்தை இன்று வெளியிட்டுப்பேசிய பிரதமர் திரு நரேந்திரமோடி பிரதம மந்திரியின் கிராம் ஸடக் யோஜனா திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு குடியரசு துணை தலைவர் திரு வெங்கைய நாயுடு இன்றியமையா பங்காற்றியுள்ளார் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் விவசாயிகளின் நலனுக்காகவும் வேளாண் துறை மேம்பாட்டிற்காகவும் தனி கவனம் செலுத்தியவர் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் நேரம் தவறாமையும் ஒழுக்கமுமே அவரது தனித்தன்மைகள் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் தமது பொது வாழ்க்கை முழுவதும் விவசாயிகளின் நலன் குறித்தே அவர் சிந்தித்து வந்ததாகவும் பிரதமர் பாராட்டினார் இந்நிகழ்ச்சியில் மக்களவை தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் முன்னாள் பிரதமர்கள் டாக்டர் மன்மோகன் சிங் திரு

தேவகவுடாமத்திய அமைச்சர் திரு அருண்ஜேட்லி உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

இந்தஆண்டு இறுதிக்குள் வானொலி நிலையம் செயல்பட வாய்ப்பிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் மமமமம மின்னணு மருந்தகங்கள் இணையதளம் மூலம் மருந்துகளை விற்பனை செய்யும் மின்னணு மருந்தகங்களுக்கான வரைவு விதிகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது இதன்மூலம் ஆன் லைன் மருந்து விற்பனையை முறைப்படுத்தி தரமான மருந்துகளை நோயாளிகளுக்கு வழங்க முடியும் இந்த இணையதள மருந்தகங்கள்மூலம் மருந்துகளை விந்பனை செய்ய விரும்புவோர் மத்தியஅரசின் உரிமத்தைப் பெறவேண்டும் மமமமம கிரண் ரிஜுஜு போக்குவரத்தில் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும்வகையில் புதுதில்லி இந்தியா கேட் பகுதியில் சைக்கிள் பேரணியை மத்திய உள்துறை இணை அமைச்சர் திரு கிரண் ரிஜுஜு இன்று தொடங்கிவைத்தார்

மக்கள் அதிகாலை முதலே வீடுகளை தூய்மைப்படுத்தி கிருஷ்ண பகவானை வரவேற்கும் விதமாக பச்சரிசி மாவில் குழந்தைகளின் பாதங்களை பதித்து கிருஷ்ணருக்கு விருப்பமான வெண்ணெய் சீடை கொழுக்கட்டையை படைத்து வணங்கி வருகின்றனர் இந்நாளையொட்டி ஆளுநர் திரு

தமிழிசை சௌந்தர்ராஜன் மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

மணியன் அம்ருத் திட்டத்தின்கீழ் அமைக்கப்படும் பூங்காக்களை பொதுமக்கள் சிறந்த முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு ஓ

மணியன் கேட்டுக்கொண்டுள்ளார்

தஞ்சை மாவட்டம் காசங்காட்டில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசியஅவர் மாவட்டத்தில் ஒரு லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பில் தேங்காய் உற்பத்தி நடைபெற்று வருவதாக கூறினார் வீட்டிற்கு ஒரு தென்னை மரம் வளர்க்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியஅவர் தென்னை உற்பத்தியை ஊககுவிக்க மத்திய மாநில அரசுகள் வழங்கிவரும் மானியங்களை வேளாண்துறை அதிகாரிகள் மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

இந்நிலையில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சேதமடைந்த ஒகேனக்கல் அருவி மற்றும் ஆற்றுப்பகுதிகளில் உள்ளாட்சித்துறையினர் சீரமைக்கும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர்

தென் மாவட்டங்களுக்கு வைகை ஆற்றிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீரை பொதுமக்கள் சிக்கனமாக பயன்படுத்துமாறு பெரியாறு வைகை அணைகளின் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் கேட்டுக்கொண்டுள்ளார் மமமமம இருவரி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மற்றும் சிங்கம்புனரியில் தலா ஒன்றேகால் கோடி ரூபாய் மதிப்பில் ஆயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட ஒழுங்குமுறை விற்பனைக்கூடம் கட்டப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

அய்யப்பன் கேட்டுக்கொண்டுள்ளார்

இன்று நடைபெறும் நிறைவு விழா அணிவகுப்பில் இந்திய மகளிர் ஹாக்கி அணி வீராங்கணை ராணி ராம்பால் தேசியக்கொடியை ஏந்திச் செல்ல உள்ளார்

எடப்பாடி கே பழனிச்சாமி அறிவித்திருக்கிறார்